முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் இன்றுமாலை நடைபெறுகிறது கோவிட் தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக மத்திய தமிழகம் சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்தியாவுடனான நட்புறவிற்கு ஐரோப்பிய யூனியன் உயர் முக்கியத்துவம் அளிக்க விரும்புவதன் பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது

எடப்பாடி

பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் இன்றுமாலை நடைபெறுகிறது

மேலும் முதலமைச்சரின் அலுவலகத்தில் பணிபுரியும் ழகாம் எந்த அலுவலருக்கும் கோவிட் கொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி கே

சென்னையில் இன்று இதை தெரிவித்த அவர் கோவிட் தொற்றால் பெரும்பாலானவர்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதால் அவர்களது நுரையீரலின் செயல்திறனை அதிகரிக்கும் வகையில் எளிய முறையிலான சில ஆசனங்களை மேற்கொள்ள பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார்

பன்னீா்செல்வத்தை தமிழ்நாடு வணிகா் சங்கங்களின் பேரமைப்பின் மாநிலத்தலைவர் திரு

கோயம்பேடு திருமழிசை சந்தைகள் குறித்த கோரிக்கை மனுவை அவர்கள் அளித்தனர்

குணமடைபவர்களின் எண்ணிக்கையில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்திலும் டெல்லி மூன்றாம் இடத்திலும் உள்ளன

தடுப்பு மருந்து வழங்கப்பட்டவர்கள் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் உரிய காலத்திற்கு பின்னர் இவர்கள் பரிசோதிக்கப்பட்டு தடுப்பு மருந்தின் ஆற்றல் ஆய்வு செய்யப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்

மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார்

கிரண் ரிஜிஜு தலைமையில் இன்று தொடங்கியது

விளையாட்டுத்துறையை மேம்படுத்தவும் இளைஞர் நாட்டில் நல நடவடிக்கைகளை முடுக்கி விடவும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வரையறைகளையும் நெறிமுறைகளையும் உருவாக்க அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

இந்தியா சார்பில் லெப்டினென்ட் ஜெனரல் ஹரீந்தர்சிங்கும் சீனா சார்பில் மேஜர் ஜெனரல் லியூலென்னும் பங்கேற்றனர்

நிதின்கட்கரி இன்று அடிக்கல் நாட்டினார்

முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் இதனிடையே இந்த கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது இருப்பினும் போர்க்கொடி உயர்த்திய துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதில் பங்கேற்கவில்லை என தெரிகிறது இந்நிலையில் அரசிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய சச்சின் பைலட்டை கட்சியிலிருந்து நீக்க இந்த கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவந்திருப்பதாக தெரிகிறது

துணை முதலமைச்சர் திரு